நரேந்திர மோடி ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமான பணிகளை காணொலிக் காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆன்ரா மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமான பணிகளை காணொலிக் காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

உத்தரப் பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உட்பட பவர் கலந்து கொள்கின்றனர்

வரலாற்று சிறப்புமிக்க ஆக்ரா நகருக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கற்றுச்தூழலுக்கு உகந்த விரைவு போக்குவரத்தை அளிக்கும் எனவும் அரசு கூறியுள்ளது

விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்ற உறுதியை எழுத்தப்பூர்வமாக வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண்துறை இணையமைச்சர் திரு கைவாஷ் சவுத்ரி கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள புதிய சட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிக சுதந்திரம் வழங்குவதாக தெரிவித்தார் தேவை ஏற்படின் இந்த சுட்டங்களில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப சில திருத்தங்களை மேற்கொள்ளவும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளின் முன்னேற்றத்தை விரும்பவில்லை என்று கூறிய அவர் அவை தவறான தகவல்களை பரப்பி போராட்டங்களை தூண்டுவதாக குற்றம்சாட்டினார் முப்படை வீரர்களின் தியாகங்களைப் போற்றி அவர்களது மறுவாழ்வுப் பணிகளுக்கு நிதி வழங்கும் கொடி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

தாய் நாட்டிற்காக தமது உயிரைத் தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஒய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களின் நலன்களையும் பேணிக் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் கொடி விற்பனை மூலமும் நன்கொடைகள் மூலமும் நிதி திரட்டப்படும் கொடி நாளை முன்னிட்டு மக்கள் தாமாக முன்வந்து தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஏற்கெனவே வேண்டுகோள் விடுத்துள்ளார் முப்படை வீரர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையிலும் நம் தேச பக்தியை வெளிப்படுத்தும் வகையிலும் கொடி நாள் நிதிக்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட மேம்பாட்டு குழக்களுக்கான நான்காம்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது

இது தவிர

வாக்குப்பதிவுப் பணியாளர்கள் மற்றும் வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட மேம்பாட்டுக் கவுன்சில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எட்டு கட்டங்களாக நடைபெறுகிறது

யமுனை ஆற்றில் மாசு மற்றம் நுரை அதிகரித்துள்ளது பற்றி கவலை தெரிவித்துள்ள மத்திய மாசு கட்டுபாட்டு வாரியம் கழிவுநீர் கத்திகரிப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்கும்படி தில்லி மற்றம் இதர மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது யமுனை ஆற்றின் நீரின் தரத்தையும் ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரை வடிக்கும் பணிகளையும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணித்து வருகிறது இந்த பணிகளின்போது சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் யமுளை ஆற்றில் திறந்து விடப்படுவது தற்போது உள்ள கழிவு நீர் குத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படாமல் இருப்பது போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் ஆற்றில் நுரை ஏற்படுவதையும் அமோளியா அளவு அதிகரிப்பதையும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டறிந்தது இதையடுத்து தில்லி குடிநீர் வாரியத்துக்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவில் கத்திகரிக்கப்படாத கழிவுநீர் திறந்து விடப்படுவதை தடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது

இதேபோன்ற உத்தரவுகள் ஹரியானா உத்தரப் பிரதேச மாநிலங்களின் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

அவர்களை விரைவில் திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்புத் துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தின் புதிய உயரம் தொடர்பான அறிவிப்பை நேபாளம் நாளை வெளியிடுகிறது

இதையடுத்து எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை மீண்டும் கணக்கிட நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டது இதற்கான பணிகளில் நேபாளத்துடன் இணைந்து சீனாவும் ஈடுபட்டது

அப்போது திடீரென கரங்கத்தில் அதிக அளவு கார்பன் மோனாக்சைடு நச்சு வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது